திருவிழாக்களில் மக்கள் கூட்டத்தைஒழுங்குப்படுத்ததேவையானநடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுமாநிலஅரசுகளைமத்தியஅ ரசுகேட்டுக் கொண்டுள்ளது

காலை ஏழு மணிக்குத் தொடங்கியவாக்குப்பதிவு இரவு ஏழு மணிவரைநடைபெறஉள்ளது ஒவ்வொருவாக்குச்சாவடியிலும் அதிகபட்சம் ஆயிரம் வாக்காளர்கள் மட்டுமேவாக்களிக்கும் வகையில் கூடுதல் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன

வாக்குப்பதிவு மையங்களுக்குவரும் வாக்காளர்களிடம் உடல் வெப்பநிலையரிசோதனை செய்யப்படுகிறது உடல் வெப்பம் அதிகமாக இருந்தால் அவர்களுக்குடோக்கன் வழங்கப்பட்டுமாலை ஆறு மணிமுதல் ஏழு மணிக்குள் வாக்களிக்கஅனுமதிஅளிக்கப்படும் எனஅறிவிக்கப்பட்டுள்ளது

வாக்குப்பதிவுக்குப் பிந்தையகருத்துக்கணிப்பு முடிவுகளைவெளியிட இன்றுகாலை ஏழு மணிமுதல் வெளியிடதேர்தல் ஆணையம் தடைவிதித்துள்ளது

இதன்படி அச்சுணடகங்கள் மின்னனுஊடகங்கள் உள்ளிட்டஎந்தவழியிலும் வாக்குப்பதிவுக்குப் பிந்தையகருத்துக்கணிப்பு முடிவுகளைவெளியிடுவதற்குதடைவிதிக்கப்பட்டுள்ளது இதேபோல தமிழகம் புதுச்சேரி கேரளாவில் தேர்தலுக்குமுந்தையகருத்துக்கணிப்பு முடிவுகளைபிரச்சாரம் முடிவடையும் காலம் வரைமட்டுமேவெளியிடவேண்டுமென்றுதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் அகதிகள் ஒவ்வொருவருக்கும் குடியுரிமைவழங்கப்படும் என்றுபிஜேபி மூத்தத் தலைவரும் மத்தியஉள்துறைஅமைச்சருமானதிருஅமித் ஷா உறுதியளித்துள்ளார் சில்சார் பகுதியில் நடைபெற்றதேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்தகொண்டுபேசியஅவர் கடந்தஐந்தாண்டுகளில் மாநிலம் முழுவதும் அமைதிநடவடிக்கைகளைமாநிலஅரகசிறப்பாகமேற்கொண்டுள்ளதாகத் தெரிவித்தார் பிஜேபிமீண்டும் ஆட்சிக்குவந்தால் மட்டுமேஅமைதிநடவடிக்கைகள் தொடரும் என்றும் திருஅமித் ஷா கூறினார் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரேமாதிரியானவாய்ப்புகள் பிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் இருப்பதாக இரண்டுநாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றபிரதமர் அந்நாட்டின் தேசியதினவிழாவில் கலந்துகொண்டுஉரையாற்றினார்

பங்களாதேஷின் சிறப்பானவளர்ச்சிநடவடிக்கைகளுக்கு இந்தியாதொடர்ந்துஆதரவளிக்கும் என்றுபிரதமர் உறுதியளித்தார் பிராந்தியத்தின் நலனுக்காக இரு நாடுகளும் ஒன்றாக இணைந்துவளர்ச்சியடையவேண்டியதுஅவசியம் என்றுஅவர் கூறினார்

இருநாடுகளுக்கும் இடையேயான துதரக உறவு ஏற்பட்டுஐம்பதுஆண்டுகள் நிறைவடைந்ததைக் குறிக்கும் வகையில் பங்களாதேஷைச் சேர்ந்தஐப்பதுதொழில் முனைவோரை இந்தியாவுக்குவருமாறுஅவர் அழைப்பு விடுத்தார்

இந்நிலையில் பங்களாதேஷ் பிரதமர் திருமதிஷேக் ஹசினாவை பிரதமர் இன்றுசந்தித்துப் பேசுகிறார் அப்போது இருதரப்புக்கும் இடையேபல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன

நெஞ்சுவலிகாரணமாகஅனுமதிக்கப்பட்டஅவருக்குவழக்கமானபரிசோதனைமேற்கொள்ளப்பட்டதாகவும் தொடர்ந்துகண்காணிப்பில் இருப்பதாகவும் மருத்துவமனையின் அறிக்கைதெரிவிக்கிறது அவரதுஉடல்நிலைசீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே திருராம்நாத் கோவிந்த்தின் உடல்நிலைகுறித்துஅவரதுமகனைபிரதமர் திருநரேந்திரமோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டுகேட்டறிந்தார் பாதுகாப்புத்துறைஅமைச்சர் ராஜ்நாத்சிங் மருத்துவமனைக்குநேரில் திரு சென்றுஉடல்நிலைகுறித்துகேட்டறிந்தார்

இத்தொடர்பாக அனைத்துமாநிலதலைமைச் செயலாளர்களுக்குமத்தியஉள்துறைச் செயலாளர் திருஅஜய் பல்லாகடிதம் எழுதியுள்ளார்

முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளிபோன்றவழிமுறைகளைபின்பற்றமாறுமக்களுக்குவிழிப்புணர்வைஏற்படுத்தவேண்டுமென்றும் உள்துறைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் மகாராஷ்ட்ரமாநிலம் முழுவதும் நாளைமுதல் இரவுநேரஊரடங்கு அமவ்படுத்தப்படுகிறது

காயமடைந்தவர்கள் நான்குமருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

இதையடுத்து மூன்றுஒருநாள் போட்டிகளைகொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலாஒருபோட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன மூன்றாவதுஒருநாள் போட்டி புனே யில் நாளைநடைபெறவுள்ளது

ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ணபிரசாத் விஷ்ணுவர்தன் இணைஅரையிறுதிக்குமுன்னேறியுள்ளது

இதேபிரிவில் இந்தியாவின் பிரதாப் சிங் சுனிதிசவுகான் இணைவெண்கலப் பதக்கம் வென்றது